வலுவான தலைமை இருப்பது அவசியம் என்று மத்திய நிதி அமைச்சர் திரு அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார்

கன்னியாகுமரி மாவட்டத்தில் விமான நிலையம் அமைப்பதற்கு வாய்ப்புள்ள பகுதிகளை மத்திய இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் இன்று ஆய்வு செய்தார்

பொருட்களை பாதுகாப்பாக பராமரிக்க வேண்டும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு காமராஜ் அறிவுறுத்தியுள்ளார்

தடை விதித்துள்ளது டென்மார்க் ஒபன் பேட்மின்டன் போட்டிகள் இன்று தொடங்கின

சாய்னா நேவால் வெற்றி பெற்றார் இனி விரிவான செய்திகள் வறுமையை ஒழிக்கவும் வளர்ச்சி அடைந்த நாடாக இந்தியாவை மாற்றவும் மத்திய அரசில் வலுவான தலைமை அவசியம் என்று மத்திய நிதி அமைச்சர் திரு அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் அடிப்படை கட்டமைப்பு மற்றும் நிதிச் சேவைகளில் நெருக்கடி ஏற்பட்ட போது அதிலிருந்து மீள்வதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு விரைந்து எடுத்த முடிவு உதவியாக இருந்தது என்றம் அவர் கூறினார்

ஊழலை ஒழிக்க வேண்டும் என்பதே இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மக்களின் விருப்பமாக உள்ளது என்றும் இதற்காகவே மத்திய அரசு பண மதிப்பு நீக்கம் ஜிஎஸ்டி தேர்தல் பத்திரங்கள் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டது என்றும் திரு அருண்ஜேட்லி கூறினார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விமான நிலையம் அமைப்பதற்கு வாய்ப்புள்ள பகுதிகளை மத்திய இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் இன்று ஆய்வு செய்தார் தென்தாமரை குளம் இருக்கன்துறை ஆகிய இடங்களை அமைச்சர் ஆய்வு செய்த போது இந்திய விமான நிலையங்கள் ஆணைய அதிகாரி திரு நீரஜ் குமார் உடனிருந்தார்

இதன்மூலம் இம்மாவட்டத்தின் பழனி வட்டத்தில் உள்ள சுமார் ஆறாயிரம் ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என்று அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் பருவ மழை காலத்தில் உணவு கிடங்குகள் மற்றும் நியாய விலைக் கடைகளில் அத்தியாவசியப் பொருட்களை பாதுகாப்பாக பராமரிக்க வேண்டும் என்று மாநில உணவு மற்றும் நுகர்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு இரா காமராஜ் அறிவுறுத்தியுள்ளார் சென்னையில் இன்று தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக பொது விநியோக திட்ட கிடங்கில் ஆய்வு மேற்கொண்ட அவர் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்காமல் தடுப்பு நடவடிக்கைகளை அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தீபாவளி பண்டிகையெயொட்டி கடைகளுக்கு அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் முன் நகர்வு செய்யப்பட்டு நவம்பர் முதல் தேதியில் இருந்து குடுப்ப அட்டைதாரர்கள் பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக கையிருப்பை வைத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார் பயோ மெட்ரிக் முறை மூலம் மாணவ மாணவியர் பள்ளிக்கு வரும் நேரம் மற்றும் பள்ளியை விட்டு புறப்பட்ட நேரம் குறித்த தகவல் பெற்றோர் மற்றும் காப்பாளர்களுக்கு அனுப்பப்படும் திட்டத்திற்கு பெரும் வரவேற்பு உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சா் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளாா் மாணவ மாணவியரின் முழு விவரங்கள் அடங்கிய ஸ்மார்ட் அட்டைகள் ஒரு மாத காலத்திற்குள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் ஈரோடு மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் புதிய பொறுப்பாளர்கள் பதவியேற்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அமைச்சர் பள்ளி நேரத்தில் சிறப்பு வகுப்புகளையோ நீட் தேர்வு பயிற்சி வகுப்புகளையோ நடத்தக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றார் இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு கே சி கருப்பணன் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் பங்கேற்றனர் பெரிய விவசாயிகளுக்கு இணையாக சிறு குறு விவசாயிகளும் தங்களின் நிலத்திற்கு ஏற்ற சாகுபடியை தொய்வில்லாமல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் நுண்ணீர் பாசன மேலாண்மைக்கான மானியத் தொகை வழங்கும் திட்டத்தை மாநில அரசு அறிவித்துள்ளது இதன்படி முன்பதிவு செய்த விவசாயிகள் தங்கள் சொந்த செலவில் பணிகளை மேற்கொண்டு அதற்கான கட்டண விவரங்களுடன் முழு ஆவணங்கள் மற்றம் பணி முடித்ததற்கான புகைப்படங்களுடன் சம்மந்தப்பட்ட அலுவலகத்தில் சமர்பிக்க வேண்டும்

இணையதளம் வழி பட்டாசு விற்பனை செய்வதற்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

இந்த மனு தொடர்பாக தமிழக அரசு சென்னை மாநகராட்சி ஆணையர் காவல் துறை அதிகாரிகள் ஆகியோர் பதில் அளிக்கவும் நீதிபதி உத்தரவிட்டார்

மாநில அளுநர் திரு பள்வாரிலால் புரோஹித் மாணவர்களுக்கு பட்டங்கள் பதக்கங்கள் பரிசுகள் ஆகியவற்றை வழங்கினார் இந்த பட்டமளிப்பு விழாவில் உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு அன்பழகன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் நியாய விலைக் கடை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடாமல் பொது மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க சம்மந்தப்டட்ட துறையுடனும் அரகடனும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநில அரசு கூறியுள்ளது நியாய விலைக் கடைகளில் நேற்று முதல் ஒரு சில பணியாளர் சங்கங்கள் வேலை நிறுத்தத்தில் ாடுபட்டு உண்மைக்கு புறம்பான செய்திகளை மக்களிடம் பரப்ப முயற்சித்து வருவதாகவும் அவர்களின் கோரிக்கைகள் கூடுதல் பதிவாளர் தலைமையிலான குழுவினரால் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் இன்று வெளியிடப்பட்ட மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

டெங்கு காய்ச்சலை பரப்பும் ஏடிஸ் கொசு உற்பத்தியாகும் பழைய டயர் தேங்காய் மட்டைகள் போன்றவற்றில் நன்னீர் தேங்காமல் அப்புறப்படுத்தி கற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள பொது மக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கேட்டுக்கொண்டுள்ளார் சென்னை அரசு பொது மருத்துவமனை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை ஆகியவற்றின் காய்ச்சல் பிரிவுகளில் இன்று அவர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பேசிய அமைச்சர் பன்றிக்காய்ச்சலுக்கான டேமி புளு மாத்திரைகள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளன என்றார் துத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாவங்குறிச்சியில் உள்ள கட்டபொம்மனின் கோட்டை நடப்பு ஆண்டில் ஒரு கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும் என்று மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார்

தமிழக மீனவர்களை இவங்கை கடற்படையினர் அவ்வப்போது தாக்குவது ஒருபுறம் இருக்க தற்போது கடுமையான அபராதம் விதிக்க சுட்டம் இயற்றியிருப்பது மனித நேயமற்ற செயல் என்று அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை அரசின் சட்டத்திற்கு மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருப்பது வேதனை அளிக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் மின் இணைப்பு இல்லாத வீடுகளே இல்லை என்ற நிலையை உருவாக்குவதற்கான மத்திய அரசின் சௌபாக்கியா திட்டம் நாகை மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இம்மாவட்டத்தில் தீவு பகுதிகளாக காணப்படும் கொடியம்பாளையம் மணியன்தீவு போன்ற இடங்களில் இத்திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்

தினமணியில் அறிவியல் இணைப்புக்கு அவர் நீண்ட காலம் பொறுப்பு ஆசிரியராக இருந்து ஒய்வுபெற்றவர் மாவட்ட செய்திகள் அரியலூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக் கல்வித் துறை சார்பில் இன்று நடைபெற்ற மாவட்ட அளவிவான அறிவியல் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் திருமதி விஜயலட்சுமி தொடங்கி வைத்தார் உலக கைக்கழுவும் தினத்தை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் கைக்கழுவும் முறை குறித்த விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது

தொடக்க ஆட்டம் ஒன்றில் சாய்னா நேவால் வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினார்